தலைவர் திரு ரமேஷ்குமார் ராஜினாமா செய்துள்ளார்

மேற்பட்ட புலிகள் இந்தியாவில் மிகுந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

குறித்த விசாரணையை சிபிஐ க்கு அனுப்ப உத்தரப் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது

சுட்டப்பேரவையில் இன்று காலை திரு எடியூரப்பா முன்மொழிந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் அறிவித்தாா் வாக்கெடுப்பில் வெற்றிபெற்றதும் நிதி ஒதுக்கீடு மசோதாவை முதலமைச்சர் திரு எடியூரப்பா தாக்கல் செய்தாா் இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் தமது பதவியை ராஜினாமா செய்தார் உலக புலிகள் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது தேசிய விலங்கான புலிகளைக் பாதுகாப்பதில் இந்தியா உலக நாடுகளில் சிறப்பான இடத்தை வகிக்கிறது என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக புலிகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் மூவாயிரம் புலிகளை பேனுவதன் மூவம் இந்த சிறப்பை இந்தியா அடைந்திருப்பதாக கூறினார் புலிகளை பேணி பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் புலிகள் கணக்கெடுப்பில் கிடைத்துள்ள தகவல்கள் இந்திய மக்களை பெருமிதம் கொள்ளச் செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார் லண்டனில் தங்கியுள்ள தொழிலதிபர் திரு விஜய் மல்லையா தமது மற்றும் தமது குடும்பத்தினரின் சொத்துக்கள் பறிமுதல் செப்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மலுவை உச்சநீதிமன்றம் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணையில் சட்ட சிக்கல்கள் தீரும் வரை ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

இதன் பேரில் அவரை விசாரணைக்காக இந்தியா கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ளது பல ஆண்டுகளாக அரசியல் செல்வாக்குடன் முக்கிய பொறப்புகளில் இருந்து கொண்டு குழுவாக இணைந்து வரி ஏப்ப்பில் ஈடுபட்ட சிலருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனையில் ஈடுபட்டனர்

வரி ஏய்ப்பு செய்தவர்களில் ஒருவர் கரிபீயன் தீவில் குடியுரிமை பெற முயற்சி செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர் லால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திரு பிஷ்னோளிக்கு குடும்பத்தினரிடம் வருமான வரித்துறையினர் விதிமுறைகளுக்கு உட்பட்டே சோதனை நடத்தியதாக கூறினார் நிலவுக்கு அனுப்பப்பட்டுள்ள சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் சுற்று வட்டப்பாதை மூன்றாவது முறையாக மேலும் அதிகரிப்பட்டுள்ளது சந்திரனை நோக்கிய பயணத்தை விண்கவம் வெற்றிகரமாக தொடருவதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர்

தேசிய மருத்துவ ஆணைய மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது இந்த மசோதாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் குரல் வாக்கு மூலம் மசோதா நிறைவேறியது முன்னதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் இந்த மசோதாவை முன்மொழிந்தார்

தரமான மருத்துவ கல்வியை நியாயமான கட்டணத்தில் பெறுவதற்கான வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளது நகரப்புறங்களில் இருப்பதை போன்றே ஊரகப் பகுதிகளில் சுமமான தரமான மருத்துவ சேவை கிடைப்பதற்கு இந்த மகோதா வகை செய்கிறது

மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காகவே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார்

நலிவடைந்த மக்கள் அன்றாடம் பாடுபட்டு சும்பாதிக்கும் ஊதியத்தை போலி திட்டங்களில் முதலீடு செய்து கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாவதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மசோதாக்களை நாடாளுமன்ற நிலைக்குழு அல்லது தெரிவுக்குழு பரிசீலனைக்கு அனுப்புவது குறித்த முடிவு வழிகாட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படும் என்று மாநிஷங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் தாக்கல் கெப்யப்படும் ஒவ்வொரு மசோதாவையும் நாடாளுமன்றக் குழுவிள் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கோருவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மசோதாக்களை நிறைவேற்றும் பொறுப்பு ஒட்டுமொத்தமாக அனைத்து உறுப்பினர்களுக்குமே உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் கடந்த காலத்தில் மாநிலங்களவையில் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார் அரசு தரப்பில் கொண்டுவரப்படும் மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் தரப்பில் சரியான முறையில் அணுகி அவற்றை அவையில் முறையாக நிறைவேற்றுவதற்கு ஒத்துழழப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உன்னாவோ பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர் சாலை விபத்தில் படுகாயம் அடைந்தது குறித்த விசாரணையை சிபிஐ க்கு அனுப்ப உத்தரப் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது நேற்று ரேபரேலி அருகே நிகழ்ந்த இந்த சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர் பாலியல் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து சதி வேலையாக இருக்கும் என சந்தேகிக்கப்படுவதால் இதுகுறித்த விசாரணையை சிபிஐ க்கு அனுப்ப உத்தரப் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் விரைந்து நலம் பெறுவதற்கு தேவையாள அளைத்து மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்க வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் உத்தரப் பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது குழுவினர் இன்று பாதிக்கப்பட்ட நபரையும் அவரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்துப் பேசினர்

ஐதராபாத்தில் நேற்று காலமான காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெய்பால் ரெட்டியின் உடல் இன்று முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக அவரது இல்லத்தில் இருந்து நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பங்கேற்றனர் ஜெய்பால் ரெட்டியின் மறைவுக்கு மாநிலங்களவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது வேலூர் மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதையடுத்து தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் இன்று தபால் வாக்கு அளித்தனர் வேலூர் அணைக்கட்டு கே வி குப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய ஆறு சுட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த காவலர்கள் வாக்குகளை செலுத்தினர் வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக குந்தரம் காவல் துறை கண்காணிப்பாளர் திரு பிரவேஷ் குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர் விளையாட்டு செய்தி பாங்காக்கில் நாளை தொடங்க உள்ள தாய்லாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து முதல்முறையாக கலந்து கொள்கிறார் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஹான் யூவை சந்திக்கிறார்